மக்களவையில் இஸ்லாமிய பெண்களின் திருமண உரிமைகள் பாதுகாப்பு மசோதா இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இன்று இமாச்சல பிரதேசம் செல்கிறார்

தங்கிய மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் வளாச்சித் திட்டங்களால் ஏற்பட்டுள்ள பின் முன்னேற்றங்கள் குறித்த இரண்டாவது தரவரிசை அறிக்கையை நித்தி ஆயோக் இன்று வெளியிடுகிறது வடமாநிலங்களில் மக்களின் தொடர்ந்து கடும் குளிர் நிலவுவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

இந்தக் கூட்டத்தில் இஸ்லாமிய பெண்களின் உரிமை மற்றும் திருமண பாதுகாப்பு சுட்ட மசோதா தேசிய மருத்துவ கவுன்சில் திருத்த மசோதா ஆகியவை தாக்கல் செய்யப்பட உள்ளன இதேபோல மாநிலங்களவையில் ஆள் கடத்தல் தடுப்பு மசோதா ஆசிரியர் கல்விக்கான தேசிய குழு மசோதா உள்ளிட்டவை தாக்கல் செய்யப்பட உள்ளன ரஃபேல் விவகாரம் மேகதாது அணை காவிரி பிரக்னை மற்றும் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு சலுகை உள்ளிட்ட பிரச்னைகளை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பியதால் கடந்த பதினோராம் தேதி தொடங்கிய குளிர்காலக் கூட்டத்தொடரில் தொடர்ந்து அமளி நிலவியது குறிப்பிடத்தக்கது ரஃபேல் போர் விமான ஒப்பந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியதாகவும் அதற்காக அவர் மன்னிப்புக் கேட்கவேண்டும் என்றம் கோரி பிஜேபி உறுப்பினர்களும் கடந்த வாரத்தில் முழக்கங்களை எழுப்பினர்

ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்களான இவர்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அரசியல் தலைவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹிமாச்சலப் பிரதேசம் செல்கிறார் ஹிமாச்சலப் பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியின் ஒராண்டு நிறைவை ஒட்டி அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பிரதமர் கலந்து கொள்கிறார் நிகழ்ச்சியில் அரசின் சாதனை குறித்த ஆவணப் படத்தை பிரதமர் வெளியிடுவார் என்றும் தர்மசாலாவில் நடைபெறும் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என்றும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாட உள்ளதாகவும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது

ராஜஸ்தான் மாநில தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கரும் உத்தரகாண்ட் மாநில பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட்டும் நியமிக்ககப்பட்டுள்ளனர் உத்தர பிரதேசத்திற்கான பொறுப்பாளர்களாக திரு கோவர்தன் ஜடாபியாவும் திரு நரோத்தம் மிஸ்ராவும் நியமிக்கப்படுவதாக திரு அமித் ஷா கூறியுள்ளார்

வெளியுறவுத் துறை செயலாளர் திரு விஜய் கோகலே பூட்டாள் பிரதரை இன்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் நாளை அவருக்கு குடியரசு தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படுகிறது

நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வர்த்தக அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் ஆகியோர் பூட்டான் பிரதமரை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளன்

இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர் கஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் நவ்ஷேரா பகுதியில் ஒருவர் உயிரிழந்தார் நேற்று பிற்பகல் பாகிஸ்தான் ரானுவம் நடத்திய இந்த தாக்குதலுக்கு இந்திய ரானுவம் உரிய பதிவடி கொடுத்தது ஊழலை ஒழிக்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கவேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ஊழலும் ஏற்றத்தாழ்வுகளும் ஒழிக்கப்பட்டால் மட்டுமே நல்ல நிர்வாகத்தை வழங்க முடியும் என்றார் தில்லியில் நிலவும் காற்று மாசுவைக் கட்டுப்படுத்த மக்கள் தங்களது அன்றாட பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்துக்கொள்ளவேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் மக்கள் அனைவரையும் வளர்ச்சியின் பலன்கள் சென்றடையவேண்டும் என்ற வலியுறத்திய அவர் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த பல்வேறு பிரிவு மக்களின் வளர்ச்சியும் உறுதி செய்யப்படவேண்டும் என்று குறிப்பிட்டார் பின்தங்கிய மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் வளா்ச்சித் திட்டங்களால் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்த இரண்டாவது தரவரிசை அறிக்கையை நித்தி ஆயோக் இன்று வெளியிடுகிறது

சுகாதாரம் ஊட்டச்சத்து கல்வி திறள் மேம்பாடு அடிப்படைக் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சுங்களின் அடிப்படையில் இந்த மாவட்டங்கள் தர வரிசைப்படுத்தப்படுகின்றன வட மாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

உத்தர பிரதேச மாநிலம் முசாபர் நகரில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு டிகிரி செல்சியஸசாக பதிவாளது இமாச்சல பிரதேசம் பஞ்சாட் ஹரியானா ஜம்மு கஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கடும்பனி நிலவி வருகிறது ரிசர்வ் வங்கி எவ்வளவு இருப்பு தொகையை வைத்துக் கொள்ளவாம் என்பது தொடர்பான பரிந்துரைகளை அளிக்க நிபுணர் குழுவின் தலைவராக முன்னாள் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு பிமல் ஜலான் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்தக் குழுவின் துணைத்தலைவராக பொருளாதார விவகாரங்களுக்கான முன்னாள் செயலர் திரு ராகேஷ் மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார் பொருளாதார விவகாரங்களுக்கான செயலாளர் திரு சுபாஷ் சந்திரகர்க் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் திரு என் எஸ் விஸ்வநாதன் ஆகியோரும் இந்த குழுவில இடம்பெற்றுள்ளனர்

மக்களவை தேர்தலின்போது வாக்குச்சாவடிகளில் புகையிலை பொருடகளை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது நாட்டில் புகையிலை கட்டுப்பாடு தொடர்பான சுட்டங்களை திறம்பட அமல்படுத்தும் நோக்கில் இந்த தடையை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உரிய வழிகாட்டி நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது பீடி சிகரெட் குட்கா உள்ளிட்ட எந்த பொருட்களும் வாக்குச்சாவடிகளுக்குள் பயன்படுத்தக்கூடாது என்றும் ஆணையம் கூறியுள்ளது இது குறித்து அறிவிப்பு பதாகைகள் வைக்கப்படவேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவிருந்த அதிபர் தேர்தல் தள்ளி வைக்கப்படுவதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஷடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்றத் தேர்தலின்போது சில தொழில்நட்ப கோளாறுகள் ஏற்பட்டதாகவும் அவற்றை நிவர்த்தி செய்ய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அந்நாட்டு தேர்தல் ஆணையத்தின் துணை செய்தி தொடர்பாளர் திரு அப்துல் அஜிஸ் இப்ராஹிமி கூழியுள்ளார் முறைகேடுகளை தடுக்க விரல் பதிவு அடையாளம் நடைமுறை பின்பற்றப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க கூடுதல் காலம் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து திருத்தி அமைப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டாள்

சிரியாவிலிருந்து தமது படைகளை விலக்கிக்கொள்ளும் அமெரிக்காவின் முடிவுக்கு ரஷ்யா வரவேற்பு தெரிவித்துள்ளது எளினும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப் படைகளின் நடவடிக்கைகள் சிரியாவில் முடிவுக்கு வந்துவிட்டதாக இதை கருதமுடியாது என்றும் ரஷ்யா கூறியுள்ளது அமெரிக்கப் படைகள் அங்கிருந்து விலக்கிக் கொள்ளப்படுவது வரவேற்கத்தக்கது என்றாலும் இதற்காள காரணங்கள் மற்றம் நோக்கங்கள் தொடர்பாக ரஷ்யாவுக்கு சந்தேகங்கள் இருப்பதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்துவதற்கான மசோதா அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது

இருவர் எதிராக வாக்களித்தனர்

அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் அவரது மனைவி திருமதி மெலானியா டிரம்பும் திடீரென ஈராக்கிற்கு பயணம் மேற்கொண்டனா் கிறிஸ்தமஸ் பண்டிகை நிறைவடைந்த நிலையில் அன்றைய திளம் நள்ளிரவில் அவாகள் அங்கு சென்றதாகவும் அங்கு அமைதி பணியில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க படைகளுக்கு நன்றித் தெரிவிப்பதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டதாகவும் வெள்ளை மாளிகை கூறியுள்ளது

ம்றறொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவுப் போட்டியில் தில்லியிள் டோமி சுகிபார்த்தோ அகமதாபாதின் விக்டர் அக்சல்சனை வீழ்த்தினார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகமதாபாதின் கிறிஸ்டி கில்மோர் தில்லியின் எவகினியாவை வென்றார்